அருண் கூறியுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் குறித்து உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை அடுத்து புதுவை அரசு நிர்வாகம் முடங்கி விட்டதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சரியானது அல்ல என்று முதலமைச்சரின் நாடாளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார்

இதையடுத்து இத்தொகுதிகளில் பிரச்சாரம் மிகவும் தீவிரமடைந்துள்ளது

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இத்தொகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஹரியானாவில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் அவர் மத்திய பிரதேசத்திலும் டெல்லியிலும் பிரச்சாரத்தை தொடர உள்ளார்

மத்தியில் வலுவான அரசு அமைவதையே நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் அதற்கு ஆதரவாகவே வாக்களிப்பார்கள் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் பாங்குரா மாவட்டத்தில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் பேசினார் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் நடவடிக்கைகள் காரணமாக மத்திய அரசின் நலத்திட்டப் பயன்கள் ஏழை எளிய மக்களை சென்றடைய வில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் ஏழை எளிய மக்களுக்கான மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ சிகிச்சைத் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பேனர்ஜி அமல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசின் கொள்கைகள் மற்றும் அரசு செய்த வளர்ச்சிப் பணிகள் குறித்து மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு

புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நாடு முழுவதற்கும் பொதுவானவர் என்று கூறினார் இதை ஏற்காமல் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பிரதமரை தரக்குறைவாக விமர்சிப்பது எற்புடையது அல்ல என்றார் அவர்

வாக்குகள் எண்ணும் பணி குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களது ஏஜண்டுகளுக்காக இன்று நடைபெற்ற பயிற்சி முகாமுக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் புதுவையைப் பொறுத்த வரை வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் அரசு மகளிர் பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும் என்றார் காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளில் பதிவான வாக்குகள் அந்தந்தப் பகுதிகளில் எண்ணப்பட்டு முடிவுகள் புதுவைக்குத் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதன் காரணமாக முடிவுகள் அறிவிப்பில் சிறிது காலதாமதம் ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார் முன்னதாக அரசியல் கட்சிகளுக்கும் அவர்களது ஏஜன்ட்டுகளுக்கும் நடைபெற்ற பயிற்சி முகாமில் வாக்கு எண்ணிக்கை மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து தெரிவிக்கப் பட்டதாக அவர் கூறினார்

அகில இந்திய அளவில் சிறப்பு மேற்பார்வையாளர்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றார் அவர் தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சூழலைக் கருத்தில் கொண்டு புதிய தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் திரு பாலகிருஷ்ணன் கூறினார் விவிபேட் இயந்திரத்தில் உள்ள ஒப்புகை சீட்டை எண்ணுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

வாக்குப்பதிவு விவரங்கள் அழிக்கப்படாமல் மாதிரி இந்த வாக்குச்சாவடியில் தேர்தல் நடத்தப்பட்டதால் அது ரத்து செய்யப்பட்டு தற்போது இந்த மறு வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த மறு வாக்குப்பதிவு தொடர்பாக இந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்கடையே மறு வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இதன்படி இந்த வாக்குச்சாவடியைச் சேர்ந்த பகுதிகளில் தண்டோரா மூலம் மறு வாக்குப்பதிவு குறித்து தெரியப்படுத்தப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சித் தலைவருமான வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்கு பூத் சிலிப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் குறித்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை அடுத்து அரசின் நிர்வாகம் முடங்கி விட்டதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவித்து இருப்பதும் ட்விட்டரில் செய்தி வெளியிட்டு இருப்பதும் ஒரு நாடகம் என்று புதுவை முதலமைச்சரின் நாடாளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆட்சேபித்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு வலு சேர்க்கவே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டு இருப்பதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

இருப்பினும் வழக்கமாக நடைபெறும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் முதியோர் பென்ஷன் உள்ளிட்ட இதர நலத் திட்டங்களும் வழக்கம்போல் செயல்படுத்தப் படுவதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டார்

லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார் முதலமைச்சரும் இது குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையரிடம் நேரடியாக கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தப் பின்னணியில் நிர்வாகம் ஸ்தம்பித்து விட்டது என துணைநிலை ஆளுநர் குற்றம் சாட்டியிருப்பது கேலிக்குறியது என்று திரு லட்சுமி நாராயணன் தமது அறிக்கையில் மேலும் கூறியுள்ளார் புதுவைக்கு அருகில் உள்ள விஸ்வரூப ஜெயமங்கள ஆஞ்சநேய சுவாமி ஆலயம் இனி மத்திய திருப்பதி என அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் திருப்பதி தேவஸ்தானம் வழங்கும் வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருப்பதை அடுத்து இந்த ஆலயத்தின் பெயர் மாற்றப்பட்டு உள்ளது இந்த சிலை நாளை காலை ஆறரை மணி முதல் எட்டரை மணிக்குள் சாஸ்திர முறைப்படி ஆவாகணம் செய்யப்படும் திருப்பதி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த திரு வெங்கடேச பட்டாச்சாரியார் இந்த சுவாமி சிலையை முறைப்படி பிரதிஷ்டை செய்கிறார் இத்தகவலை ஸ்ரீ ஜெயமூர்த்தி சேவா அறக்கட்டளை தலைவர் திரு

இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய திருப்பதி தேவஸ்தானம் ஏழரை அடி வெங்கடாஜலபதி சிலையை வழங்கியுள்ளது

பிஆர் கவாய் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூர்யகாந்த் ஆகியோரின் பெயரை பரிந்துரை செய்துள்ளது

அனிருத்தா போஸ் கவுகாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஏஎஸ் போபண்ணா ஆகியோர் பெயர்களையும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க இந்த கொலிஜியம் மீண்டும் பரிந்துரை செய்துள்ளது

ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் பன்முகத் திறமை கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் நம் நாட்டின் கலாச்சாரத்தை தமது படைப்புகளில் நன்கு வெளிப்படுத்தி உள்ளார் என்று கூறியுள்ளார் இவர்கள் பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு உள்ளிட்ட வேறு பல தலைவர்களும் செய்தி விடுத்துள்ளனர்

புதுவை துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் குறித்து உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை அடுத்து புதுவை அரசு நிர்வாகம் முடங்கி விட்டதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சரியானது அல்ல என்று முதலமைச்சரின் நாடாளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார்